வேலூர் மக்களவைதொகுதிதேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளகாவலர்களுக்கானதபால் வாக்குப்பதிவு இன்றுநடைபெற்றது தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கானமானவர் சேர்க்கைக்கு இரண்டாம் கட்டகலந்தாய்வு நாளைதொடங்குகிறது தாய்லாந்துடுபன் பேட்மின்டன் போட்டிநாளைபாங்காக்கில் தொடங்குகிறது இனிவிரிவானசெய்திகள் தேசியமருத்துவஆணையமசோதாமக்களவையில் இன்றுதாக்கல் செய்யப்பட்டது மத்தியசுகாதாரத் துறைஅமைச்சர் திருஹர்ஷ் வர்தன் இந்தமசோதாவைமுன்மொழிந்தார்

தரமானமருத்துவகல்வியைநியாயமானகட்டணத்தில் பெறுவதற்கானவகையில் இந்தமசோதாவடிவமைக்கப்பட்டுள்ளது நகரப்புறங்களில் இருப்பதைபோன்றேஊரகப் பகுதிகளில் சமமான தரமானமருத்துவசேவைகிடைப்பதற்கு இந்தமசோதாவகைசெய்கிறது

முறைப்படுத்தப்படாதநிதிசேமிப்பு திட்டங்களைரத்துசெய்வதற்கானமசோதாமாநிலங்களவையில் இன்றுநிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவையில் மசோதாமீதானவிவாதத்திற்குபதிவளித்தநிதித்துறை இணைஅமைச்சர் திருஅனுராக் தாகூர் வாடிக்கையாளர்களின் நலனைபாதுகாப்பதற்காகவே இந்தமசோதாதாக்கல் செய்யப்படுவதாககூறினார்

மக்களவையில் இந்தமசோதாஏற்களவேநிறைவேற்றப்பட்டதையடுத்துவிரைவில் இது சட்டமாக்கப்படும் உலக புலிகள் பாதுகாப்பு தினம் இன்றுகடைபிடிக்கப்பட்டது தேசியவிலங்கான புலிகளைக் பாதுகாப்பதில் இந்தியாஉலகநாடுகளில் சிறப்பான இடத்தைவகிக்கிறதுஎன்றுபிரதமா் திருநரேந்திரமோடிபெருமிதம் தெரிவித்துள்ளாா் புத்தில்லியில் இன்றைய இந்நாளையொட்டிநடைபெற்றநிகழ்ச்சியில் பங்கேற்றபேசியஅவர் மூவாயிரம் புலிகளைபேணுவதன் மூலம் இந்தசிறப்பை இந்தியாஅடைந்திருப்பதாககூறினார்

இந்நாளையொட்டிதமிழகத்திலும் பல்வேறுநிகழ்ச்சிகள் நடைபெற்றன

புலிகளைபாதுகாப்பதன் அவசியத்தைவலியுறுத்திநெல்லையில் மினிமாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானமாணவ மாணவிகள் பங்கேற்றனர்

சுட்டப்பேரவையில் இன்றுகாலைதிருஎடியூரப்பாமுன்மொழிந்தநம்பிக்கைவாக்கெடுப்பு தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் வெற்றிபெற்றதாகபேரவைத் தலைவர் திருரமேஷ்குமாா் அறிவித்தாா் வாக்கெடுப்பில் வெற்றிபெற்றதும் நிதிஒதுக்கீடுமசோதாவைமுதலமைச்சர் திருஎடியூரப்பாதாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்துபேரவைத் தலைவர் திருரமேஷ் குமார் தமதுபதவியைராஜினாமாசெய்தார் இதனிடையே இரண்டுஅதிருப்திகாங்கிரஸ் சட்டப்பேரவைஉறுப்பினர்கள் தகுதிநீக்கத்திற்குஎதிராகஉச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளனர் தலைவர் பேரவைத் திருரமேஷ் குமாரின் உத்தரவுக்குஎதிராகஅவர்கள் தாக்கல் செய்தமனுநாளைவிசாரணைக்குஎடுத்துக்கொள்ளப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவபட்டப் படிப்புக்கானமாணவர் சேர்க்கைக்கு இரண்டாம் கட்டகலந்தாய்வு நாளைதொடங்குகிறது

சென்னைஅரசுஒமந்தூரார் வளாகத்தில் உள்ளமருத்துவகல்லூரி வளாகத்தில் இந்தகலந்தாய்வு நடைபெறுகிறது ஐதராபாத்தில் நேற்றுகாலமானகாங்கிரஸ் மூத்ததலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமானஜெய்பால் ரெட்டியின் உடல் இன்று முழு அரசுமரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது முன்னதாகஅவரது இல்லத்தில் இருந்துநடைபெற்ற இறுதிஊர்வலத்தில் ஏராளமானகட்சித் தொண்டர்கள் பங்கேற்றனர்

வேலூர் மக்களவைதொகுதிக்குஅடுத்தமாதம் ஐந்தாம் தேதிவாக்குப்பதிவு நடைபெறுவதையடுத்துதேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளகாவல்துறையினர் இன்றுதபால் வாக்குஅளித்தனர் வேலூர் அணைக்கட்டு கேவிகுப்பம் குடியாத்தம் ஆம்பூர் வாணியம்பாடிஆகிய ஆறு சட்டப்பேரவைதொகுதிகளைச் சேர்ந்தகாவலர்கள் வாக்குகளைசெலுத்தினர்

சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாங்குநேரி விக்ரவாண்டிசட்டப்பேரவைதொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கானஏற்பாடுகள் தயாராகஉள்ளதாகவும் இந்ததொகுதிகளில் எப்போதுதேர்தல் நடத்துவதுஎன்பதுகுறித்துதேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யவேண்டும் என்றும் திருசத்யபிரதாசாஹூ கூறினார் கடலூர் மாவட்டத்தில் கடலில் ஏற்பட்டவன்முறையைஅடுத்துஅசாதாரணசூழ்நிலைநிலவிவருவதால் மறு உத்தரவு வரும் வரைமாவட்டமீனவர்கள் கடலுக்குசெல்லவேண்டாம் என்றுஆட்சித் தலைவர் திருஅன்புச் செல்வன் உத்தரவிட்டுள்ளார் இன்றுஅம்மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டைஅருகேசுருக்குமடிவலையைபயன்படுத்தியதால் வன்முறைசம்பவங்கள் நிகழ்ந்ததையடுத்தமாவட்டநிர்வாகம் தடைவிதித்துள்ளது

சந்திரனைநோக்கியபயணத்தைவிண்கலம் வெற்றிகரமாகதொடருவதாக இஸ்ரோஅதிகாரிகள் தெரிவித்தனர்

நாளைநடைபெறும் ஆட்டத்தில் அவர் சீனாவின் ஹான் யூவை சந்திக்கிறார் சாய்னாநேவால் மகளிர் ஒற்றையர் ஆட்டத்தில் பங்கேற்கிறார் இந்தியாவின் சாய் பிரனீத் ஸ்ரீகாந்த் எச் எஸ் பிரனாய் சமீர் வர்மாமற்றும் கஷ்யப் ஆகியோர் ஆடவர் ஒற்றையர் ஆட்டங்களில் பங்கேற்கின்றனர்